இன்றுதொடங்கிவைத்தார்

ருபாய் விடுவிக்கப்படுவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

உலகதுப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியாவெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது

இந்தியபொம்மைகண்காட்சியைகாணொலினாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைத்துஅவர் பேசினார் பொம்மைஉற்பத்தியில் குறைந்தஅளவு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதைஉறுதிசெய்யவேண்டுமென்றும் உற்பத்தியாளர்களைஅவர் கேட்டுக் கொண்டார்

உள்ளுர் பொம்எமகள் குழந்தைகளிடையேஒற்றுமையைஏற்படுத்திடஉதவிடும் என்றும் அவர் கூறினார்

அறிவியல் சார்ந்தபொம்ஸமகள் பயன்பாட்டில் இருந்துவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது உலக அளவில் பெற்றுவரும் செஸ் போட்டிநமதமுன்னோர்களால் புகழ் விளையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

பெற்றோர்கள்பொம்மைகளைபயன்படுத்திகுழந்தைகளுடன் விளையாடவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நமதுகலாச்சாரம் பொம்மையோடு இணைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உள்நாட்டில் கூடுதல் பொம்மைகள் உற்பத்திசெய்யப்படுவதன் மூலம் இறக்குமதியைதவிா்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளின் கற்பனைதிறனைவளா்ப்பதிலும் பொம்மைகள் முக்கியபங்குவகிப்பதாகஅவா் கூறினாா் கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் இணைந்தபொம்மைகள் உருவாக்கப்படவேன்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொம்மைகளுக்குசா்வதேசவா்த்தகசந்தையைஏற்படுத்தித்தரநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளுள் அவர் தெரிவித்தார் தயாரிக்கப்படும் பொம்மைகளின் எண்ணிக்கையைஅதிகரிக்கப்படவேண்டியதன் கையால் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் காணொலிகாட்சிவாயிலாகநான்குநாட்கள் நடைபெறவுள்ள இந்தபொம்மைகண்காட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர்

தொடர்பாகமத்தியஉள்துறைசெயலர் இத திருஅஜய் பல்லா மாநிலஅரசுகளின் தலைமைச் செயலர்களுக்குகடிதம் எழுதியுள்ளார்

இந்தநோய் தொற்றப் பரவலைகட்டுப்படுத்துவதற்கானநெறிமுறைகள் முழுமையாகபின்பற்றப்படுவதைஅதிகாரிகள் உறுதிசெய்திடவேண்டுமென்றும் திருஅஜய்பல்லாஅந்தகடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்

தெலங்கானா மனராஷ்டிரா சத்திஷ்கா் மத்தியபிரதேஷ் மேற்குவங்கம் மற்றும் ஜம்மு கஷ்மீரில் இந்தநோய் தொற்றபரவல் திடரென்றுஅதிகரித்துள்ளதைஅடுத்து இந்தகூட்டத்திற்குஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

கேரளமற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து

இது தொடர்பாகஉத்திரபிரதேசஅரசின் கூடுதல் தலைமைச் செயலளர் திருஅமித் மோகன் பிரசாத் அம்மாநிலசுகாதாரத்துறைஅதிகாரிகளுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இதனைத் தெிவித்துள்ளார்

இந்தியாவில் உற்பத்திசெய்யப்பட்டதடுப்பு மருந்தைபயன்படுத்துவதுஎனமுடிவு இதற்குமாற்றாக செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைஅரசுகூறியுள்ளது

இம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் செயல்பாட்டுக்குவந்துள்ளதாகதோ்தல் ஆணையம் கூறியுள்ளது

ருபற்ற் விடுவிக்கப்படுவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது மத்தியஅமைச்சர் திருபியூஷ் ஊயல் அம்மாநிலமுதலமைச்சரைநேற்றுசந்தித்துபேசியபோது இதனைத் தெரிவித்தார் இந்தமானியத் தொகைக்கானஅனுமதிவிரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதற்காகமாவட்டந்தோறும் இளைஞர் மையங்கள் ஏற்டுத்தம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உத்திரபிரதேசஅரசுகூறியுள்ளது

தொடர்பானநிகழ்ச்சியில் பங்கேற்றபேசியதுறைசார் இந்தநிறுவனநாள் வல்லநர்கள் தடுப்பு மருந்துதயாரிப்பு பனியிலும் இந்ததுறையின் பணிமுக்கியத்துவம் வாய்ந்ததாகஉள்ளதஎனகுறிப்பிட்டனர் விவசாயிகள் நலனுக்காக இந்ததுறைஎடுத்தநடவடிக்கைகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர்

மியான்மில் அமைதிதிரும்ப ஐ நா நடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்று இந்தியாவலியறுத்தியுள்ளது

அங்குஅமைதிதிரும்புவதற்கும் ஜனநாயகநடைமுறைகள் நிலைநிறுத்தப்படுவதற்கும் தேவையானநடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுஉறுதிசெய்யப்படவேண்டுமென்றும் திருதிருமூர்த்திகேட்டுக் கொண்டார்

இதற்கிடையேபாதிக்கப்பட்டப்போவன் சுரங்கத்திலிருந்துதண்ணீரைவெளியேற்றும் நடவடிக்கைதொடர்ந்துமேற்கொள்ளப்பட்டுவருகிறது

உலகதுப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியாவெண்கலப்பதக்கம் வென்றது

சென்னை சூரத் ராஜ்கோட் ஜெய்ப்பூர் இந்தூர் பெங்களூருஆகிய இடங்களில் நடபெறும் என்றுகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியம் கூறியுள்ளது

ஆசியவிளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றஹீமாதாஸிற்கு அஸ்ஸாம் அரசுதுணைகாவல்துறைகண்காணிப்பாளர் பதவியைவழங்கியுள்ளது